இதைபொட்டி பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்தபின் வாக்குப் பதிவு முடியும் வரை தேர்தல் தொடர்பான எவ்வித பிரச்சாரங்களுக்கும் அனுமதி இல்லை என்று மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலை ஏழு மணியுடன் முடிவடையவுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது

சென்னையில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபியின் முத்த தலைவரும் மத்திய அமைச்சருமாள திரு அமித்ஷா தமிழகத்தின் வளா்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருப்பதாக தெரிவித்தார் நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடும் திமுக மற்றம் கூட்டணிக்கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார் தம்மை தேர்தல் பணி செய்ய விடாமல் தடுப்பதற்காகவே வருமானவரித் துறையினர் சோதனை நடத்துவதாகக் குற்றம் சாட்டினார் அஇஅதிமுக ஆட்சியில் ஊழல் நடைபெற்றதாக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறி வருவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் ஒமலூரில் இன்று அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அஇஅதிமுகவும் திமுகவும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தெரிவித்துவருவதாக அமமுக குற்றம் சாட்டியுள்ளது ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்ற முழுக்கத்துடன் மக்கள் நீதி மய்யம் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது

இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் சுட்டப் பேரவைக்கான தேர்தல் பிரச்சாரம் நாளை இரவு ஏழு மணியுடன் முடிவடையும் என்று தெரிவித்துள்ளார் இதனையடுத்து மக்கள் பிரதிநிதித்துவ சுட்டம் மற்றும் தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல் குறித்து கண்காணிக்கப்படும் கூறியுள்ளார் என்று அவர் தேர்தல் பிரக்சாரம் முடிவடைந்த பின் வாக்குப் பதிவு முடியும் வரை தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டம் ஊர்வலம் போன்றவற்றை நடத்த அனுமதி இல்லை என்று அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் திரைப்படம் தொலைக்காட்சி வானொலி மற்றம் சமூக வலைதளங்கள் ஆகியவற்றிலும் தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான எந்தவொரு செய்தியும் வெளியிடக் கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் அரசியல் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்கள் நாளை இரவு ஏழ மணிக்கு மேல் தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் திருமண மண்டபங்கள் சமூதாய கூடங்கள் விடுதிகள் விருந்தினர் இல்லம் உள்ளிட்ட இடங்களில் கண்கானிப்பு பலப்படுத்தப்படும் என்றும் திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சிகளை சேர்ந்த நட்சத்திர பேச்சாளர்கள் மற்றம் வாகனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதி நாளை இரவு ஏழு மணிக்குப் பிறகு செல்லத்தக்கதல்ல என்று அவர் கூறியுள்ளார் வாக்குப் பதிவு நாள் அன்று ஒவ்வொரு வேட்பாளரும் அவரது சொந்த பயன்பாட்டிற்கான வாகனம் தேர்தல் முகவர் மற்றும் கட்சி பணியாளர்களுக்கு என தவா ஒரு வாகனம் மட்டுமே இயக்க அனுமதிக்கப்படும் என்றும் இதற்கென உரிய முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இவை தவிர தேர்தல் தொடர்பான பிற பயன்பாடுகளுக்கான வாகன அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்துள்ளார்

கூட்டங்கள் இசை நிகழ்ச்சிகள் திரையரங்குகள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மூலம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டாது என்று மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் இத்தகைய தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறுவோர் மீது இரண்டு ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இவை இரண்டும் சேர்த்து தண்டனை விதிக்கப்படும் என்ற்ம அவர் கூறியுள்ளார்

இந்த சிகிச்சை முறைகள் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் சுற்றறிக்கையாக அனுப்பப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்